பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் ஐக்கிய ஜனதா தள் பிஜேபி கூட்டணி பெரும்பான்மைக்கும் அதிகமான இடங்களில் தற்போது முன்னிலை வகித்து வருகிறது

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

மமமம பீகார் தேர்தல் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி ஐக்கிய ஜனதா தள் கூட்டணி பெரும்பான்மைக்கும் அதிகமான இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது

அதிகளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டதை அடுத்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்க கால தாமதம் ஆகும் என்று அம்மாநில தேர்தல் அலுவலர் திரு

இதனிடையே பீகார் வால்மீகி நகர் மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் ஐக்கிய ஜனதாதள் வேட்பாளர் சுனில் குஷ்வாஹா முன்னிலை வகித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

சட்டீஸ்கட் ஹரியானாவில் காங்கிரஸும் தெலங்கானாவில் பிஜேபி யும் முன்னிலையில் உள்ளன

ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் சீனா பாகிஸ்தான் கஸகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜுகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்கின்றனர்

எடப்பாடி

இதனைத்தொடர்ந்து நாகர்கோவிலில் உள்ள கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டரங்கில் கோவிட் தடுப்பு பணிகள் குறித்து அனைத்து துறை முதன்மை அலுவலர்களுடன் ஆய்வு மேற்கொள்கிறார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு வளர்ச்சி திட்டப்பணிகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிகிறார் தொடர்ந்து சிறு குறு தொழில் முனைவோர் விவசாய மீனவ சங்க பிரதிநிதிகள் மகளிர் சுய உதவி குழுவினர் ஆகியோருடன் கலந்துரையாடுகிறார்

ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார்

ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நேற்று நடைபெற்ற கருத்துக்கேட்பு முகாமில் பெறப்பட்ட பெற்றோர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் இந்த முடிவு இருக்கும் என்றும் கூறினார்

கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அவர் நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்றார்

விஜயபாஸ்கர் வாய்ஸ் தமிழகத்தின் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் உலகமே உற்றுநோக்கும் வகையில் சிறப்பாக மேற்கொள்ளப்படுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

திருச்சி விமானநிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவிட் பாதிப்பையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் மருத்துவர்கள் செவிலியர்கள் கோவிட் தடுப்பு பணிகளில் சிறப்பாக செயலாற்றியதாகவும் அமைச்சர் கூறினார்

இந்நிலையில் இதுதொடர்பாக பொய்யான அறிக்கைகளை வெளியிட்ட எதிர்கட்சித்தலைவர் மீது சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று கூறினார்

பார்வையாளர்கள் கை கழுவி முக கவசம் அணிந்தே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர்

கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இம்மையம் கூறியுள்ளது தென்தமிழக கடலோரம் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்றும் நாளையும் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்

பி